வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் தமிழகத்திற்கான புதிய வீட்டுவசதி கொள்கை உருவாக்கப்பட்டு வருவதாக மாநில துணை முதலமைச்சர் திருஆபன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழக நெடுஞ்சாலைத் துறையில் ஒப்பந்தங்கள் வழங்கியதில் நடைபெற்றதாகக் கூறப்படும் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப் பட்டுள்ளது

பிரதமரின் ஜன் ஆரரோக்யா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப் பட்டால் அது நாட்டின் மருத்துவ சேவையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார்

நாட்டில் தரமான மருத்துவ சேவை கிடைக்கவில்லை இன்னும் மக்கவில் பெரும்பாலோனோருக்கு குறைந்த செலவில் உயர் சிகிச்சையும் கிடைக்கவில்லை எனவேதான் ஒவ்வொருவருக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு இத்திட்டத்தைத் துவக்கியது என்று கூறிய திருவெங்கைய நாயுடு இந்த உன்னதமான முயற்சி வெற்றிபெற முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென டாக்டர்களைக் கேட்டுக் கொண்டார் குடியரசுத் துணைத்தலைவர் சிறப்பாக தேர்ச்சிபெற்ற மாணவ மாணவியருக்கு தங்கப் பதக்கங்களை வழங்கினுர்

இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதார மற்றும் குடும்பநலத் துறை அமைச்சர் திருஜே பி

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதில் முன்னிலை வகிக்குமாறு ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியை அவர் கேட்டுக் கொண்டார்

இந்திய மருத்துவக் கவுன்சில் திருத்த அவசரச் சட்டம் நாட்டில் மருத்துவக் கல்வியை மேம்படுத்த வழிவகுக்கும் என்று அவர் கூறிஞர்

மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்ட பிரதமர் திருநரேந்திர மோடி விரைவில் தமிழகம் வருவார் என மத்திய சுகாதார அமைச்சர் திருஜேபி நட்டா தெரிவித்துள்ளார் சென்னை விமானநியைலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் முடிக்கப்பட்டுள்ளன என்றும் மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் அளித்துள்ள தாகவும் கூறிஞர் ஜனநாயகத்தில் மக்களுக்கு குறைவாக தகவல்கள் அளிக்கப்படுவதை விட அதிகமாகத் தகவல் தரப்படுவதே சிறந்தது என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புதுடில்லி யில் இன்று நடைபெற்ற மத்திய தகவல் ஆணையத்தின் ஆண்டுக் கூட்டத்தில் அவர் உரையாற்றினர் எவ்வாறு அரசாட்சி நடைபெறுகிறது என்பதை அறிந்துகொள்ளவும் பொ துநிதி எவ்வாறு செலவழிக்கப்படுகிறது என்பதைத் தெரிந்து கொள்ளவும் பொதுமக்களுக்கு உரிமை உள்ளது என்று கூறிய அவர் தகவல் உரிமை அரசுக்கும் மக்களுக்கும் இடையே நம்பிக்கையை ஏற்படுத்த வகைசெய்யும் என்றுர் வாக்கானர் பட்டியலில் போலி வாக்கானர்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என தலைமை தேர்தல் ஆணையர் திருடிபிராவத் தெரிவித்துள்ளார் ஒரு மாநிலத்தில் தேர்தல் அறிவிக்கப்படும் முன்னரே போலி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியவில் இருந்து நீக்கும் பணி முடிக்கப்பட்டு விடும் என அவர் இன்று அகில இந்திய வானொலிக்கு அளித்துள்ள பேட்டியில் கூறியுள்ளார் தேர்தல் நடைபெற உள்ள மத்தியப் பிரதேரம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கான வரைவு வாக்காளர்ன பட்டியலை தரக்கோரி காங்கிரஸ் தலைவர்கள் திருகமல்நாத் தும் திருசச்சின் பைலட் டும் தாக்கல் செய்த மனுக்களை உச்ச நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்த பிறகு தலைமைத் தேர்தல் ஆணையர் இக்கருத்தைத் தெரிவித்துள்ளார்

கடந்த ஜுலை மாதத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் சிலவகை சிறைக்கைதிகளை விடுதலை செய்ய முடிவு செய்யப்பட்டது

நாடாளுமன்ற உறுப்பினர்களில் உள்ளூர் வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் இந்நிதியை அவர்கள் அளித்துள்ளனர்

அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தை ஒட்டி விருதுகள் அறிவிக்கப்பட உள்ளன

ஆபன்வீர்செல்வம் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்திய அரசின் துறைகளும் நிறுவனங்களும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நிலங்களை மீட்டு ஏழை மக்களுக்கு வீடு கட்ட உதவுமாறு மத்திய வீட்டுவசதித் துறையின் இணை அமைச்சர் திருஹர்தீப் சிங் பூரி யை கேட்டுக்கொண்டுள்ளார்

புதிய வீட்டுவசதிக் கொள்கை உருவாக்கப்பட்டு வருவதாகக் கூறிஞர் தமிழக நெடுஞ்சாலைத் துறையில் ஒப்பந்தங்கள் வழங்கியதில் ஊழலும் முறைகேடும் நடைபெற்றதாகக் கூறி திமுக அமைப்பு செயலர் திருஆர் எஸ் பாரதி தாக்கல் செய்திருந்த புகாரை விசாரிக்குமாறு சிபிஐ க்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நெடுஞ்சாலைத் துறை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி யிடம் உள்ளது இதற்கிடையே இந்த விவகாரத்தில் உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதால் முதலமைச்சர் திருஎடப்பாடியழனிச்சாமி தனது பதவியை ராஜிநாமா செய்யவேண்டுமென திமுக தலைவர் திருழுகஸ்டாலின் கோரியுள்ளார்

தோல் தொழிலுக்கான அடிப்படைக் கட்டபை்பை மேம்படுத்துவது வேலைவாய்ப்புக்களை ஏற்படுத்துவது சுற்றுச்தழல் பராமரிப்பு உள்ளிட்ட நோக்கங்களைக் கொண்டு இத்திட்டங்கள் வடிவமைக்கப் பட்டுள்ளன

இந்த புதிய சேவைகள் விழுப்புரத்தில் இருந்து சென்னை திருச்சி சேலம் திருக்கோவிலூர் உன்ன இடங்களுக்கு நடத்தப்படுகின்றன

ஒடுபாதையில் விமானம் செல்லும் போது இந்த விபத்து ஏற்பட்டாலும் விமானத்தை பைலட் தொடர்ந்து செலுத்தினர் இந்த விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப் பட்டுள்ளதாக மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சர் திருகரேஷ் பிரபு புதுடில்லி யில் தெரிவித்தார் திருச்சி விமானநிலையத்தில் விமானம் கிளம்பும் போது பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அந்த விமானம் மும்பையில் அவசரமாக தரை இறக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மதகடிப்பட்டில் துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி நீர்ப்பாசன வாய்க்காலில் தூர்வாரும் பணியைத் துவக்கிவைத்துள்ளார்

இப்பணியை சமூகப் பொறுப்புணர்வுத் திட்டத்தின் கீழ் வேர்ல்புல் இண்டியா மேற்கொண்டுள்ளது

தூர்வாரப்படுவதன் மூலம் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கோபிகா மற்றும் வேர்ல்பூல் இண்டியா மற்றும் பொதுப்பணித் துறை அதிகாரிகள் கலந்துகொண்டனர்

இதன்மூலம் புதுச்சேரி அரசிற்கு கோடிக்கணக்கான ருபாய் சேமிப்பு ஏற்பட்டுள்ளது

ராஜ்நிவாசில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தூய்மைப்பணி விருதுகள் வழங்கப்பட உள்ளன டிட்லி புயல் இன்று அதிகாலை வடக்கு ஆந்திரப்பிரதேசத்தில் பலசா அருகே கரையைக் கடந்தது

ஏராளமான டெலிபோன் மற்றும் மின்சாரக் கம்பங்கள் சாய்ந்து விட்டதால் அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான ம்னர்கள் இருளில் மூழ்கியுள்ளன

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் மருத்துவசேவையில் பிரதமரின் ஜன் ஆரோக்யா திட்டம் பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என குடியரசுத் துணைத்தலைவர் திருவெங்கைய நாயுடு கூறியுள்ளார் தமிழகத்திற்கான புதிய வீட்டுவசதி கொள்கை உருவாக்கப்பட்டு வருவதாக மாநில துணை முதலமைச்சர் திருஆபன்வீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழக நெடுஞ்சாலைத் துறையில் ஒப்பந்தங்கள் வழங்கியதில் நடைபெற்றதாகக் கூறப்படும் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப் பட்டுள்ளது

இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது